மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்

கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டெல்லி கேப்பிட்டல்ஸை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி மகாராஷ்ட்ரா மாநிலம் வார்தாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

ஆந்திரப்பிரதேச மாநிலம் ராஜமுந்திரியிலும் தேர்தல் பேரணியில் பிரதமர் பங்கேற்கிறார்

ராகுல்காந்தி தெலுங்கானா மாநிலத்தின் ஸஹீராபாத் வனபர்த்தி ஹுஸ்ர் நகர் பகுதிகளில் இன்று தமது கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சேகரிக்கிறார்

திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் தூவாக்குடியில் தேமுதிக வேட்பாளருக்கு திரட்டுகையில் அஇஅதிமுக தலைமையில் மெகா ஆகரவு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும் முக்கொம்பில் அணை கட்டப்படும் திருச்சி மக்களின் நீண்டகால கோரிக்கையான வட்ட சாலை அமைக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அவர் குறை கூறினார்

வேலூர் மாவட்டம் சோளிங்கரை அடுத்த பாண்டியநல்லூர் பகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத்ரட்சகன் மற்றும் சோளிங்கர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அசோகனை மதத்தினரையும் மதிக்கும் கட்சி என்றார் திமுக வினரை தேர்தல் பணியில் ஈடுபடாமல் தடுக்கவே வருமானவரி சோதனை நடைபெறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

சோளிங்கர் பகுதியில் ரோப்கார் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

ஆந்திர முதலமைச்சர் திரு

சிவராசு இன்று பார்வையிட்டார்

பொன்னையா இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

கோவில் திருவாரூர் அஅுள்மிகு தியாகராஜர் திருக்கோவிலின் ஆழித்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது